புதியமாவட்டங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாகதென்காசிமாவட்டதொடக்கவிழாவில் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

அனைத்துமாநிலஆளுநர்கள் மற்றும் துணைநிலைஆளுநர்களின் இரண்டுநாள் மாநாடுநாளை புதுதில்லியில் தொடங்குகிறது

இனிவிரிவானசெய்திகள் உள்ளாட்சித்தேர்தல் நடத்துவதற்குஅனைத்துஏற்பாடுகளையும் தமிழகத்தில் மாநிலத் தேர்தல் ஆணையம் செய்துவருவதாகவும் இதற்குதடைபோடமுயற்சிசெய்தாலும் அதனையும் தான்டிகட்டாயம் தேர்தல் நடைபெறும் என்றும் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் திருநெல்வேலிமாவட்டத்திலிருந்துஉருவாக்கப்பட்டுள்ளதென்னசிமாவட்டதொடக்கவிழா இன்றநடைபெற்றது இதில் உரையாற்றியமுதலமைச்சர் உள்ளாட்சித்தேர்தலுக்கும் மாவட்டங்களைபிரிப்பதற்கும் தொடர்பில்லைஎன்றார்

தென்காசிமாவட்டமக்களின் நீண்டகாலகனவு நனவாகியிருப்பதாகமுதலமைச்சர் தெரிவித்தார் நிர்வாகநடைமுறைகளைஎளிமையாக்கவும் மக்களின் விருப்பத்தைநிறைவேற்றவும் அரசுமாவட்டங்களைபிரித்து புதியமாவட்டங்களைஉருவாக்கியுள்ளதாகஅவர் கூறினார்

தென்காசியைதலைநகராககொண்டுஅமைந்திருக்கும் மக்களின் புதியமாவட்டம் தேவைகளைஉடனுக்குடன் பூர்த்திசெய்து சிறந்தவளர்ச்சிபெறும் என்றுநம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் அனைத்துமாநிலஆளுநர்கள் மற்றும் துணைநிலைஆளுநர்களின் இரண்டுநாள் மாநாடு புதுதில்லியில் உள்ளகுடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளைதொடங்குகிறது குடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தலைமையில் நடைபெறும் இந்தமாநாட்டில் பழங்குடியினர் வேளாண் நலன்கள் சீர்திருத்தம் ஜல் ஜீவன் இயக்கம் உயர்கல்விக்கான புதியகல்விக்கொள்கைஉள்ளிட்டவிஷயங்கள் விவாதிக்கப்படவுள்ளன ரயில்வேத்துறைதனியார்மயமாக்கப்படாதுஎன்றுமத்தியஅரசுதிட்டவட்டமாகதெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இன்றுகேள்விநேரத்தின்போதபதிலளித்தரயில்வேஅமைச்சர் திருபியூஷ்கோயல் பயணிகளுக்குநல்லவசதிகளைஏற்படுத்திக் கொடுப்பதற்காகரயில்வேவணிகமயமாக்கல் திசையைநோக்கிசென்றுகொண்டிருப்பதாககூறினார் ரயில்வேயின் ஒட்டுமொத்தகட்டுப்பாடும் உரிமையும் அரசின் வசமே இருக்கும் என்றுஅவர் உறுதிபடதெரிவித்தார்

கடந்தஐந்தாண்டுகளில் அரசு இரண்டரை மடங்குக்கும் அதிகமாகரயில்வேயில் முதலீடுசெய்திருப்பதாகதிருபியூஷ்கோயல் கூறினார்

சிறுபைகள் மெல்லியபிளாஸ்டிக் பொருட்கள் உறிஞ்சுவதற்கும் கலக்குவதற்கும் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் குச்சிகள் போன்றவைகழிவுப்பொருட்களாகசேகரிக்கப்படாமல் தண்ணீரில் அடித்துச்செல்லப்பட்டு கடலுக்குசெல்வதாகவும் இவற்றைமீன்கள் சாப்பிடுவதும் சுற்றச்சூழலுக்குபெரும் சவாலாகஉள்ளனஎன்றுஅவர் குறிப்பிட்டார்

சுமார் கோடிவிசாயிகள் பயனடைந்திருப்பதாகமத்தியவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதனைதெரிவித்தஅவர் அடுத்தமாதம் ஒன்றாம் தேதியிலிருந்துஆதார் விவரத்தின் அடிப்படையில் மட்டுமேபயனாளிகளுக்கானபயன்கள் விடுவிக்கப்படும் என்றார் இதற்கிடையே தமிழகஅரசின் உழவள் செயலியில் பிரதமரின் விவசாயிகள் நலநிதிட்டத்தில் பயனாளிகள் முன்பதிவு செய்வதற்கானபக்கம் சேர்க்கப்பட்டுள்ளதாகவேளாண் உற்பத்திஆணையர் தெரிவித்துள்ளார் செயலியைஆன்ராய்டுகைபேசியில் கூகுள் ப்ளேஸ்டோரிலிருந்தபதிவிறக்கம் வமவன் செய்துகொள்ளலாம் என்றும் அவர் கூறியுள்ளார் பிரதமர் திருநரேந்திரமோடிஅகில இந்தியவானொலி மூலம் தமதுகருத்துக்களைபகிர்ந்தகொள்ளும் மான் கிபாத் நிகழ்ச்சி நாளைமறுநாள் காலைதினோருமணிக்குஒலிபரப்பாகிறது இதனை தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும் பிரதமரின் உரையை தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலகம் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் மற்றும் அகில இந்தியவானொலிஆகியற்றின் யூ ப்யூப் அலைவரிசைகளிலும் மொபைல் செயலியிலும் கேட்கலாம் இலங்கையில் அதிபர் திருகோத்தபயாராஜபக்சேஅரசில் புதியதாகபதினைந்துஅமைச்சர்கள் இன்றுபொறுப்பேற்றுக்கொண்டனர் பிரதமராகநியமிக்கப்பட்டுள்ளதிருமகிந்தாராஜபக்சேவுக்குநிதிமற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறைஒதுக்கப்பட்டுள்ளது திருதினேஷ் குணவர்த்தனாவெளியுறவுத்துறைஅமைச்சராகநியமிக்கப்பட்டுள்ளார் மத்தியஅரசுஅலுவலகங்களில் இடஒதுக்கீடுவிவரங்களும் அனைத்து அடங்கியவெள்ளைஅறிக்கையைபிரதமர் திருநரேந்திரமோடிநடப்பு நாடாளுமன்றக் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யவேண்டும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்

இந்தியதொழில்நுட்பக் கல்விக்கழகங்கள் இந்தியநிர்வாகவியல் கல்விக்கழகங்கள் ஆகியவற்றில் பிற்படுத்தப்பட்டோர் ஷெட்யூல்டுவகுப்பினர் மற்றம் பழங்குடியினமக்களுக்கு இதுவரைமறக்கப்பட்ட இடஒதுக்கீட்டைஈடுசெய்யும் வகையில் கூடுதலாகபணியிடங்களைஉருவாக்கவேண்டும் என்றுபாமகநிறுவனர் மருத்துவர் ச ராமதாசுகேட்டுக்கொண்டுள்ளார் இந்தபணியிடங்கள் அனைத்தையும் பின்னடைவு பணியிடங்களாகஅறிவித்து அவைமுழுவதையும் இடஒதுக்கீட்டுபிரிவினரக்கொண்டுநிரப்பவேண்டும் இன்றுவெளியிட்டஅறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார்

துத்துக்குடியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் மோட்டார் வாகனஉற்பத்திகுறைந்ததால் சுமார் மூன்றரைலட்சம் பேர் வேலையிழந்திருப்பதாகதெரிவித்தார் நகர்பாலிகாசட்டப்படி உள்ளாட்சித்தேர்தல் நடத்தப்படும் என்றுதமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தநிலையில் தற்போதுநகராட்சிஅமைப்புகளின் தலைவர் பதவிக்குமறைமுகத் தேர்தல் எனஅறிவித்திருப்பதுஏற்புடையதுஅல்லஎன்றும் அவர் கூறினார் மாவட்டச் செய்திகள் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அரசுகுளிர்சாதனபேருந்துகள் துவக்கவிழா இன்றுநடடபெற்றது மாநிலஅமைச்சர் திருளம் சிசம்பத் இந்தபேருந்துகளைகொடியசைத்துஅனுப்பிவைத்தார் திருவாளர் மாவட்டம் மன்னார்குடயில் இன்று புதியகுடும்பநலநீதிமன்றம் திறக்கப்பட்டது சென்னையிலிருந்துஉயர்நீதிமன்றநீதிபதிகள் காணொலிகாட்சி மூலம் இதனைதிறந்துவைத்தநிலையில் மன்னார்குடியில் மாவட்டமுதன்மைநீதிபதிகலைமதிகுத்துவிளக்கேற்றிதிறந்துவைத்தார் மாவட்டத்தில் தேசியநல்லிணக்கபிரச்சாரவாரம் கடைபிடிக்கப்பட்டுவருகிறது

ஆதரவற்றகுழந்தைகளுக்குதேசியமதநல்லிணக்கொடிநாள் நிதிவழங்குமாறுமாவட்டஆட்சியர் திருமதிமகேஸ்வரிமக்களைகேட்டுக்கொண்டுள்ளார்